முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டியுள்ளார்

மத்திய அரசு தெரிவித்துள்ளது

உயர்கல்வித்துறை அமைச்ச் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

மையம் கூறியுள்ளது

வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளது அவர் மக்களின் வாழ்வாதாரத்தை சீழக மேம்படுத்துவதற்காள பணிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக நாளிதழில் வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களுக்கு இதுதான் பதிவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் கூடுதல் வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்காக தமது அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதேபோல் காச நோயாளிகளுக்கும் ஊரடங்கு காலத்தில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

அவர்களக்கு சத்தான உணவு கிடைப்பதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைந்து வருவதாகத் தெரிவித்தாா்

குழந்தைகளையும் மாணவர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் இந்த பப்ஜி விளையாட்டு தடை செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளாா் மாணவர்கள் தங்கள் சிந்தனைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வாழ்வில் வளம்பெற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த செயலிகள் தடை செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவித்தனர்

தமிழக சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழுக் கூட்டம் வரும் எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அமெிக்க இந்திய ஒத்துழைப்பிற்கான கூட்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சிறப்புரையாற்றுகிறார் புதிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வது தொடர்பாக தமது எண்ணங்களை இதில் தெரிவிக்க உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக இந்த மாநாட்டில் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு பிரதமா உரையாற்றவுள்ளார்

இந்திய அமெிக்க ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்பட்டுள்ள சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவதற்காக கயசார்பு இந்தியா இயக்கத்தை பிரதமா் அறிவித்திருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் ளரிசக்தி துறையில் முதலீட்டிற்கான வாய்ப்புகளை அமெரிக்காவில் உள்ள தொழில்துறையினா் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ச்வதேச அளவில் எரிசக்தி வாத்தகத்தை சீராக பராமரிப்பதற்காக இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிதிரு சத்ய பிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினாா் வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான பணிகள் குறிதது இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இந்த ஆலோசனையின் அடிப்படையில் விரைவில் வரைவு வாக்காள் பட்டியல் தயாரிப்பது தொடர்பாக விரைவில் அனைத்துக் கட்சித் தலைவா்களுடனும் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோகனை நடத்த உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் திமுக மாவட்ட செயலாளா்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழக் கூட்டம் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் பிஜேபி யை வலுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன்கூறியுள்ளார் மாநிலம் முழுவதும் பிஜேபி யின் பலம் கூடியுள்ளது ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்மண்டல காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது கிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மணல் கடத்தலை தடுப்பது பொதுமக்களுடன் நல்லுறவை பேனுவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் ஊரடங்கிலிருந்து கூடுதல் தளங்வுகள் காரணமாக பொது நூலகங்கள் திறக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஊரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி நூலகத்தை பயன்படுத்துவதாக மதுரையைச் சேர்ந்த வாசகர்கள் ஒருவர் தெரிவித்தார்

சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கரூர் மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை இன்று இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் என்று எச்சிக்கப்பட்டுள்ளது

இபப்பணிகளை விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார்

துத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை செலுத்தக்கோரி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று முதன்மை கல்வி அலுவலா் திருமதி ஞான கௌரி அறிவுறுத்தியுள்ளார் இது தொடா்பான புகா்கள் முதன்மை கல்வி அலுவலருக்கான மின் அஞ்சலில் தெரிவிக்குமாறும் அவா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் மின்சாரம் தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர்

நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நடுஹட்டி மற்றும் நெடுகுழா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளா்ச்சிப் பணிகளை ஆட்சியா் திருமதி இன்னசென்ட் திவ்யா இன்று ஆய்வு செய்தாா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நீட் தேர்வு மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி திவ்ய தர்ஷினி அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்எண்டார்

இந்திய நேரப்படி இரவு பத்தே முக்கால் மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

ஆஸ்திரேலியா ஒப்பன் டென்னிஸ் போட்டிக்கு முன்னோட்டமாக நடைபெறும் இப்போட்டி வீரர்களின் பாதுகாப்பு கருதி ரத்து செயய்ப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது